மேற்குவங்கம் அஸ்ஸாம் தமிழகம் கேரளாமற்றும் புதுவை யூனியன்பிரதேசசட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி அஸ்ஸாமில் தீவிரவாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார் வளர்ச்சிக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அவர் அஸ்ஸாமின் பட்டியலிட்டார்

இன்றுசென்னையில் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் தமிழகத்தின் வள்ச்சிக்காகமத்திய அரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றி இருப்பதாகஅவர் தெரிவித்தார் தமிழ்நாடுவளர்ச்சிக்காகளம் ஜி ஆர் ஜெயலலிதாகண்டகனவினைபிரதமர் நிறைவேற்றிவருவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகமுதலமைச்சரும் துணைமுதலமைச்சரும் மத்தியஅரசோடு இணைந்துசிறப்பாகபணியாற்றிவருவதாகவும் திரு

தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளவாக்குறுதிகளைநிறைவேற்றும் அரசாகஅஇஅதிமுகஅரசுதிகழ்கிறதுஎன்றுஅக்கட்சிதெரிவித்துள்ளது

அஇஅதிமுகவும் திமுகவும் நிறைவேற்றமுடியாதவாக்குறுதிகளைதெரிவித்துக் வருவதாககூறிஅமமுகபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது மாற்றுஅரசியலைமுன்னெடுத்துச் செல்லும் தமிழர் நாம் கட்சிக்குவாய்ப்பு அளிக்குமாறுகூறிஅக்கட்சிவாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டுவருகிறது உளழலற்றநிர்வாகம்உறுதிசெய்யப்படும் என்றமுழுக்கத்துடன் மக்கள் நீதிமய்யம் பிரச்சாரம் செய்துவருகிறது

தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுக்கும் நோக்கில் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணிகளைதீவிரப்படுத்திஉரியஆவணங்களின்றிகொண்டுசெல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களைபறிமுதல் செய்துவருகின்றனர் வாக்குச்சாவடிசீட்டுவழங்கும் பணியும் நடைபெற்றுவருகிறது தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிரு சத்யபிரதசாகுஅதிகாரிகளுடன் ஆலோசனைமேற்கொண்டுவருகிறார்

சத்யபிரதசாகுகூறியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் மருத்துவனையின் தீவிரசிகிச்சைப் பிரிவில் இருந்து சிறப்பு அறைக்குமாற்றப்பட்டுள்ளதாகமருத்துவர்கள் கூறியுள்ளனர் அவரதுஉடல்நிலைசீராகஉள்ளதாகவும் தொடர்ந்துமுன்னேற்றம் காணப்படுவதாகவும் மருத்துவனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மருத்துவர்கள் குடியரசுத்தலைவரின் உடல்நிலையைதொடர்ந்துகண்காணித்துவருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் சமுக இந்தநோய்த்தொற்றுபரவலைக் கட்டுப்படுத்துவதற்கானநெறிமுறைகளைமாநிலஅரசுகள் தீவிரப்படுத்துமாறுகேட்டுக் கொண்டுள்ளார் எண்ணிக்கையை அதிகரிக்கவேண்டும் பரிசோதனைகளின் கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களில் கண்காணிப்பைதீவிரப்படுத்தவேண்டும் நோய்த்தொற்றுஉறுதிசெய்யப்பட்டநபர்களின் தொடர்புகளைகண்காணிக்கவேண்டும் தடுப்புப் மருந்துசெலுத்தும் பணியினைவிரைவுப்படுத்தவேண்டும் உள்ளிட்டநெறிமுறைகளைமாநிலஅரசுகள் முழுமையாகசெயல்படுத்தவேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்திஉள்ளார்

ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மூன்றுஆண்டுகளுக்குள் இந்த இலக்கினைஎட்டும் அடுத்த நோக்கில்பணிகள் நடைபெற்றுவருவதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்ததிட்டத்தின் செயலாக்கம் குறித்துநாடாளுமன்றஉறுப்பினர்களின் யோசனையைபரிசீலிக்குமாறுநீர் ஆதாரத்துறைமாநிலஅரசுகளைகேட்டுக் கொண்டுள்ளது

கோடைவெப்பம் காரணமாகமுட்டைஉற்பத்திசிவடைந்துள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

வெப்பச்சலனம் காரணமாகதமிழகத்தின் சிலபகுதிகளில் இன்றுமுதல் அடுத்தநான்குநாட்களுக்குமழைக்குவாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்குஅந்தமான் கடல் பகுதியில் பலத்தகாற்றுவீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்குசெல்லவேண்டாம் எனகேட்டுக்கொள்ளப்பட்டுளள்னர் மன்னாா்வளைகுடாபகுதிகளுக்குசெல்லும் மீனவா்கள் எச்சாிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

மாநிலஅளவிலானசெஸ் போட்டியில் பிரனவ் பட்டம் வென்றார்